பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஆறாவது ரெய்சினா பேச்சுவார்த்தையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புது தில்லியில் துவக்கி வைக்கிறார் நான்கு நாட்கள் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்தப் பேச்சுவார்த்தையில் ருவாண்டா அதிபர் பால் ககாமே ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மோரிசன் டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃபெடரிக்சன் மற்றும் பிரான்ஸ் வெளியுறவுத் துறை அமைச்சர் ஜீன் வெஸ் லி ஆகியோர் கலந்துகொள்கின்றனர் மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்தக் பேச்சுவார்த்தையில் சர்வதேச அரசியல் விவகாரங்கள் பெருந்தொற்றுகள் ஐக்கிய நாடுகளின் சீரமைப்பு மற்றும் உற்பத்தி தொடர்பான விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர்கள் போர்ச்சுகள் ஸ்வோவேனியா ரொமானியா சிங்கப்பூர் நைஜீரியா ஜப்பான் இத்தாவி கென்யா சில்லி மாலத்தீவுகள் ஈரான் கட்டாக் மற்றும் பூடான் வெளியுறவுத் துறை அமைச்சர்களும் இந்தப் பேச்சுவார்த்தையில் கலந்துகொள்கின்றனர்

ஹரித்வாரில் தற்போது நடைபெற்றுவரும் கும்பமேளாவில் பங்குபெறும் பக்தர்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை கட்டாயமாக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

புதியக் கட்டுப்பாடுகளின்படி முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் பொது இடங்களில் எச்சில் துப்புவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது

தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமைதேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள சுஷில் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக்கொள்கிறார் தற்போதைய தலைமைதேர்தல் ஆணையர் கனில் அரோராவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவளடந்ததையடுத்து சுஷில் சந்திராவை புதிய தலைமைதேர்தல் ஆணையராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று உத்தரவிட்டார்

இவர் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை பதவியில் இருப்பார் இவரது பதவிக்காலத்தில் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் கோவா உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறவுள்ளது

நான்கு கட்ட தேர்தல் முடிந்து ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறப்பு அடைந்த நிலையில் முதலமைச்சரின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடதக்கது வாக்கு சேகரிக்க மதரீதியாக பேசியதாகவும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு எதிராக மக்களை துண்டிவிட்டதாகவும் செல்வி மமதா பானர்ஜி மீது புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் இதுபோன்ற பேச்சுக்கள் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு புது தில்லி வந்துள்ள பிரான்ஸ் வெளியுறவுத் துறை அமைச்சர் ஜீன் வெஸ் லி ட்ரியன் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் முன்னதாக அவர் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் பேச்சு நடத்துகிறார் இருதரப்பு உறவுகள் மற்றும் இருநாடுகள் சம்மந்தப்பட்ட பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து திரு ஜெய்சங்கருடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் பின்னர் பருவநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கில் மத்திய கற்றுசூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருடன் விவாதத்தில் பங்கேற்கிறார் ட்ரியளின் வருகை இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்தியாவும் பிரான்கம் ஏற்கனவே பாதுகாப்பு தொழில் கல்வி ககாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் கூட்டாக செயல்பட்டு வருகிறது

கல்வித் துறை அதிகாரிகளிடம் நேற்று நடத்திய ஆலோசனைக்கு பிறகு முதல் அமைச்சர் உத்தவ் தாக்ரே இதை அறிவித்துள்ளார்

இதற்கிடையே கல்வி அமைச்சர் திருமதி

இது தவிர சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி மற்றும் கேம்பிரிட்ச் போர்டுகள் நடத்தும் பொது தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டுமென்று அரசு அவர்களுக்கு கடிதம் எழுதவுள்ளதாக அவர் தெரிவித்தார் தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு தினமான யுகாதி இன்று கொண்டாடப்படுகிறது இதைபொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இன்று சென்னையில் நடைபெற உள்ள போட்டியில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது